துறையினருடன் தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சத்தியபிரதா சாகூ இன்று ஆலோசனை நடத்தவுள்ளார் திமுக கூட்டணியில் தமிழக வாழ்வுரிமைக் கட்சி ஆதி தமிழர் பேரவை மற்றும் மக்கள் விடுதலை கட்சிக்கு தலா ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது

நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று வெளியிடுகிறார் கட்டமைப்பு மற்றும் வளர்ச்சித் திட்டங்களுக்குத் தேவையான நிதி ஆதாரத்தை திரட்டுவதற்காகவே பெட்ரோலிய பொருட்கள் மீது வரி விதிக்கப்படுவதாக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் இங்கிலாந்துக்கு எதிரான ஆடவர் இரண்டாவது மற்றும் இறதி ஹாக்கிப் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது இனி விரிவான செய்திகள் தேர்தல் செலவின கண்காணிப்பு பணியில் ஈடுபடும் அமைப்புகளின் துறைத்தலைவர்களுடன் தமிழக தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சத்தியபிரதா சாகூ இன்று ஆலோசனை நடத்தவுள்ளார்

இதில் தேர்தல் செலவின சிறப்பு பார்வையாளர்கள் திருமதி மதுமகாஜன் மற்றும் திரு பி ஆர் பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோரும் பங்கேற்கவுள்ளதாக திரு சத்தியபிரதா சாகூ தெரிவித்துள்ளார் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தி மு க கூட்டணியில் இடம் பெற்றுள்ள தமிழக வாழ்வுரிமைக் கட்சி ஆதி தமிழர் பேரவை மற்றும் மக்கள் விடுதலைக் கட்சிக்கு தவா ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது

சமீரன் தொடங்கி வைத்தார்

கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன்மலை வட்டத்திற்கு உட்பட்ட வெள்ளிமலை கிராமத்தில் மின்னனு வாக்குப்பதிவு எந்திரத்தில் மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்றது

சென்னையின் முக்கிய வணிகப்பகுதியான தியாகராய நகரில் மாநகராட்சி அதிகாரிகளுடன் இணைந்து அவர் மேற்கொண்ட ஆய்வின்போது முகக்கவசம் அணியாமல் வந்தவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது

நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று வெளியிடுகிறார்

பிரதமர் இல்லத்தில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் ஜம்மு கஷ்மீர் துணை நிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா தர்மார்த் அறக்கட்டளையின் தலைவர் டாக்டர் கரண் சிங் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர் தமிழகத்தில் மூன்று நாள் பயணமாக குடிரயசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று சென்னை வருகிறார் நாளை ஹெலிகாப்டர் மூலம் வேலூர் செல்லும் குடியரசுத் தலைவர் அங்குள்ள தங்கக்கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்கிறார் பின்னர் திருவள்ளுவர் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க உள்ளார் நாளை மறுநாள் சென்னையில் அண்ணா பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவிலும் கலந்து கொள்ளும் அவர் அன்றே புதுதில்லி திரும்புகிறார் கட்டமைப்பு மற்றும் வளர்ச்சித் திட்டங்களுக்குத் தேவையான நிதி ஆதாரத்தை திரட்டுவதற்காகவே பெட்ரோல் டீசல் மீது வரி விதிக்கப்படுவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார் பெட்ரோல் டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலை உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் நேற்று நாடாளுமன்ற நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டன இதுகுறித்து அவர் மக்களவையில் எழுத்து மூலம் அளித்துள்ள பதிலில் பெட்ரோலியப் பொருட்களின் விலை சர்வதேச சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களால்தான் நிர்ணயிக்கப்படுவதாக கூறியுள்ளார் வெளிநாடுகளில் விதிக்கப்படுவதை விட பெட்ரோல் டீசல் மீது இந்தியாவில் குறைவான அளவிற்கே வரிவிதிக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் அரசின் தேவைகள் சந்தை நிலவரம் போன்றவற்றின் அடிப்படையில் பட்ஜெட் தேவைகளை நிறைவேற்றுவதற்காகவே மத்திய மாநில அரசுகளால் வரிவிதிக்கப்படுவதாகவும் திரு தர்மேந்திரபிரதான் விளக்கம் அளித்துள்ளார் வங்கிகளின் வேலை நேரத்தை ஐந்து நாட்களாக குறைக்கும் திட்டம் ஏதும் இல்லை என மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு அனுராக் தாகூர் தெரிவித்துள்ளார் மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர் பொதுத்துறை வங்கிகளுக்கென ஒரே மாதிரியான விதிமுறைகளை வகுக்கும் திட்டம் இல்லை என்றும் கூறியுள்ளார் வங்கி முறைகேடுகள் அரசு மற்றும் ரிசர்வ் வங்கியால் பிறப்பிக்கப்படும் உத்தரவுகள் சுற்றிக்கைகள் மற்றும் வழிகாட்டு முறைகளை ஊழியர்கள் பின்பற்றுவதற்கான பொறுப்புணர்வு குறித்த நடைமுறைகள் ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ளதாகவும் திரு அனுராக் தாகூர் குறிப்பிட்டுள்ளார்

என்ற ஐ டி போன்ற மத்திய அரசின் தொழில்நுட்பக் கல்வி நிறுவனங்களில் மாணவர் சேர்க்கைக்கான ஜே இ முதன்மைத் தேர்வின் முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன

இததேர்வில் வெற்றி பெற்றுள்ள மாணவர்களுக்கு மத்திய கல்வித்தறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் வாழ்த்து தெரிவித்துள்ளார்

சஞ்சய் தோத்ரே தெரிவித்துள்ளார்

இதுதொடர்பான இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர்